தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவப்படை வீரர்களுக்கு லெத்போரா முகாமில் அஞ்சலி செலுத்தப்பட்டது

இந்தியா வந்துள்ள போர்ச்சுக்கல் அதிபரை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார்

என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

இங்கிலாந்தின் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளாா் இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் புல்வாமா தாக்குதல் நினைவு தினத்தைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா பாதுகாப்புத்ததுறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் ஆகியோா் தாக்குதலில் உயிரிழந்த வீரா்களுக்கு அஞ்சலி செலுத்தினா் இது குறித்தது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் துணிச்சல் மிக்க வீரர்களின் தியாகத்தை நாடு நன்றியுடன் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துவதாக்க கூறியுள்ளார் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதற்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சென்ற ஆண்டு நிகழ்ந்த கொடிய புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகக் கூறியுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்கு தங்களது வாழ்வை அர்ப்பணித்த சிறப்புமிக்க வீரர்களையும் அவர்களது தியாகத்தையும் இந்தியா்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாா்கள் என்று அவர் கூறியுள்ளாா் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாய்நாட்டை பாதுகாப்பதில் உன்னத தியாகம் புரிந்த வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாடு என்றென்றும் நன்றி கூறும் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரர்களின் தியாகம் என்றைக்கும் மறக்கப்படாது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் நாடு இதில் உறுதியுனும் ஒற்றுமையுடனும் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

போர்ச்சுக்கல் அதிபருக்கு குடியரகத் தலைவர் மாளிக்கையில் இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அவருக்கு விருந்து அளிக்கிறாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் போர்சுக்கல் அதிபரை சந்திக்கவுள்ளார் போர்ச்சுகல் அதிபருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது முதல் முறையாக இந்தியா வந்துள்ள போர்ச்சுக்கல் அதிபா் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இரு நாடுகளும் பொருளாதாரம் வா்த்தகம் அறிவியல் கவாச்சாரம் ஆகிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கஷ்மா ஸ்வராஜின் பிறந்த நாளையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் இந்தியாவின் எதிர்காலம் குறித்த மாபெரும் கனவுகளை நனவாக்குவதற்கு சுஷ்மா ஸ்வராஜ் கடுமையாக உனழத்தவா் என்று பெருமிதம் தெரிவித்தள்ளாா் இந்திய கவாச்சாரம் மற்றும் பண்பாடுகளில் ஆழமான நம்பிக்கை கொண்ட அவர் பொது சேவையில் அற்ப்பணிப்புடன் செயலாற்றியதாகவும் பாராட்டத்தக்க விதத்தில் பணி புரிந்ததாகவும் கூறியுள்ளார் தமது அமைச்சரவையில் மிகவும் சிறந்த உடன் பணியாளா் என்றும் அவா் குறிப்பிட்டுள்ளாா் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவுக்கான இணையதளத்தில் தமிழ் அஸ்ஸாம் மற்றும் டோக்ரி சேவைகள் இன்று தொடங்கப்பட்டன புதுதில்லியில் நடைபெற்று வரும் வானொலியின் மண்டல செய்திப் பிாவுகளின் தலைவர்கள் மாநாட்டில் செய்தி ஒலிபரப்புத்துறைச் செயலர் திரு ரவி மிட்டல் இந்த சேவையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வானொலி நேயர்கள் விளம்பரதாரர் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் கலந்து ஆலோசிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட வேண்டுமென்றும் இதன்மூலம் சிறப்பான சேவை ஆற்ற முடியும் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய செய்திப்பிரிவுகளின் முதன்மை தலைமை இயக்குநர் செல்வி இரா ஜோஷி நம்பகத் தன்மை கொண்ட செய்திகளை அகில இந்திய வானொலி வழங்கி வருவதாக கூறினாா் இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களுக்குத் தேவையான செய்திகளை வழங்கியதுடன் மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவில் மூன்று பேருக்கு தொற்று ஏற்பட்டதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவித்தார் சுகாதார அமைச்சகமும் பிரதமர் அலுவலகமும் தொடர்புடைய மற்ற அலுவலகங்களும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார் தேவை ஏற்படின் நிலைமையை சமாளிக்க போதுமான மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நல்லெண்ண நடவடிக்கையாக சீனாவுக்கு மருத்துவ சாதனங்கள் அனுப்பப்பட்டு வருவதுகவும் அமைச்சர் தெரிவித்தார் மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து கிடைக்கும் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் பூட்டானில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்தியா உதவி செய்து வருவதாகவும் திரு ஹர்ஷவர்தன் கூறினார் இப்ம்போஷிஸ் நிறுவனத்தின் நிறுவனா்களில் ஒருவரான திரு நாராணயமூர்த்தியின் மருமகன் திரு ரிஷிகணக் இங்கிலாந்தின் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளாா் பாகிஸ்தானைச் சேர்ந்த சஜித் ஜாவித் திற்குப் பதிலாக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இங்கிலாந்தின் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மூன்று பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்

வரும் ஆண்டு திருத்திய நெல் சாகுபடி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் இரண்டு வட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்தி மையம் ஏற்படுத்தப்படும் தென்காசியில் எலுமிச்சை உற்பத்தி மையமும் தூத்துக்குடியில் மிளகாய் மையமும் கடலூரில் முந்திரி மையமும் பெரம்பலூரில் முருங்கை மையமும் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு பன்னீர்செல்வம் அறிவித்தாா்

பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும்

புறம்போக்கு நிலங்களில் உள்ள குடியிருப்புகளை வரண்முறை செய்வதற்கான சிறப்புத் திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் ஆட்சேபளை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் பட்டா வழங்கப்படும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்